இந்தியா நேபாள் இடையேயான பெட்ரோல் குழாய் வசதியை பிரதம் திரு நரேந்திமோடியும் நேபாள பிரதம் திரு கே பி ச்மா ஒளியும் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தனர்

விசாரணைக் குழு திட்டமிட்டுள்ளது

பயனுள்ளதாக அமைந்ததாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் முயற்சிக்கு குடிநீர் வழங்கும் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய உனாவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி நேபாள் நாட்டுடனான நட்புறவின் அடையாளமாக இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாகக் கூறியுள்ளார் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோல் கொண்டு செல்லும் முயற்சியாக இந்த நடவடிக்கை விளங்குகிறது நேபாளத்துக்குத் தேவைப்படும் பெட்ரோலியப் பொருட்கள் கற்றுக்குழலுக்கு பாதகம் விளைவிக்காத எளிமையாள முறையில் குறைந்த செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தொவித்தனா்

இந்தியன் ஆயில் நிறுவனமும் நேபாள் எண்ணெய் கழகமும் இதற்கான பணிகளை மேற்கொண்டன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஐஸ்லாந்து நாட்டு தலைவர்களுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வர்த்தகம் கலாச்சாரம் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுடபம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன ஐஸ்லாந்து பல்கலைக்கழக மாணவர்களுடனும் குடியரசுத் தலைவர் இன்று கலந்துரையாடுகிறார்

இதன் ஒரு பகுதியாக மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மவா சீதாராமன் நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அரசின் சாதளைகள் குறித்தும் சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கவுள்ளார் தேசிய அளவில் பொருளாதாரம் குறித்த பல்வேறு சா்ச்சைகள் நிலவி வரும் வேளையில் இந்தியாவின் வர்த்தகத்தை ஐந்து ட்டிரில்லியன் டாவர் அளவுக்கு உயர்த்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விளக்கமளிக்கிறார் மின் நுகர்வோரை பாதுகாக்க புதிய சுட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய மின்துறை இணை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் குறித்து அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் மின் விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் இந்த சுட்டம் அமையும் என்று கூறினார் பொது மக்களின் குறைகளை உடனடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு விரைவான தீர்வு வழங்கவும் மின் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தில் வழிவகை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் நூறு நாள் ஆட்சியில் பல்வேறு வலிமையான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் சுதந்திரப் போராட்டத்தில் வல்லப்பந்த் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூர்ந்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பண்டிட் பந்த் சிறந்த தேசபக்தராகவும் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் ஒருசேர இணைத்து போராட்டத்தில் ஈடுபடச் செய்ததாகவும் புகழ்ந்துரைத்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் கோவிந்த் வல்லப்பந்த் நவீன இந்தியாவை உருவாக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்ததாகவும் திறமையான வழக்கறிஞர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி ஆகியோர் வல்லப்பந்தின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சீக்கியர்களுக்கு எதிராள கலவரங்கள் தொடர்பாள ஏழு வழக்குகளை மீண்டும் விசாரிக்க சிறப்பு விசாரணைக் குழு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவிக்கை வெளியிட்டது

இது தொடர்பான தகவல்களையும் விவரங்களையும் பொதுமக்கள் அளிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய பிரதேச முதலமைச்சராக உள்ள திரு கமல்நாத்தையும் விசாரிப்பதற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக இஷிரோண்மணி அங்விதள் கட்சியின் தலைவர் திரு மஞ்ஜிந்தர் சிங் சிர்சா கூறியுள்ளார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் முயற்சிக்கு குடிநீர் வழங்கும் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் பிளாஸ்டிக் பாட்டீல்களில் குடிநீர் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் அரகத்துறை அதிகாரிகளுடன் அவர் நேற்று இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் பிளாஸ்டிக் பாட்டீல்களுக்கு மாற்றாக குடிநீர் விற்பனையில் புதிய முறையை கண்டறியுமாறு பன்னாட்டு நிறுவனங்களை அவர் கேட்டுக் கொண்டார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸடிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்க மத்திய அமைச்சரவை தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார் ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் குடிநீரை பாலிமர் கலந்த எளிதில் மக்கக்கூடிய பாட்டீல்களில் விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார் று என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் இருக்கும் இந்திராணி முகாஜியை சிபிஐ விசாரிப்பதற்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது முன்னாள் மத்திய நிதி அமைச்சா் திரு ப சிதம்பரம் கைதாகி உள்ள இந்த வழக்கில் நிதி முறைகேடு தொடர்பாக இந்திராணி முகா்ஜி யிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ அனுமதி கோரியிருந்தது தற்போது இந்திராணி முகாஜி மும்பை பைக்குல்லா சிறைச்சாலையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட அரசுமுறைப் பயணம் பயனுள்ளதாக அமைந்ததாக தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வெளிநாடுகளில் வாழும் தமிழ் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களை சந்தித்து முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை தாம் மேற்கொண்டதாகவும் பல்வேறு துறைகளில் தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் மேற்கொள்வதற்கு அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார்

யாதும் ஊரே என்ற இணையதளத்தின் மூலம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களை முதவீடுகளை மேற்கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சென்னை விமான நிவையம் வந்திறங்கியதும் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்ச் தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் கால்நடைத் துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளப்பட உள்ள ஆராய்ச்சித் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தாா்

முதலமைச்சின் பயணம் வெற்றிகரமாக அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது என்று பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இந்த பயணத்தின் மூலம் கையெழுத்திடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நாளில் அன்பு அமைதி சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றி மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டுமென்று தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவன் மருத்துவர் ச ராமதாகம் மாலையாள மொழிபேகம் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் மொகரம் பண்டிகை இன்று கடைபிடிக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் இந்த தினத்தை தியாகத்தின் தினமாக கடைபிடிக்கின்றனர் மொகமது நபியின் பேரன் ஹஸ்ரத் இமாம் உஸேன் மற்றும் அவரது சீடர்கள் தங்களது கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக இன்னுயிரை தியாகம் செய்த இந்நாள் மொகரமாக கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மொகரம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது அமெிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் நீதிபதியாக அமெிக்காவில் வசிக்கும் இந்தியர் ஒருவரை அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் நியமித்துள்ளார்